குஜராத் மாநிலம் கட்ச் மாவட்டத்தில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு பிரதம் திரு நரேந்திரமோடி இன்று அடிக்கல் நாட்டுகிறார்

இந்தியாவின் தலைசிறந்த விஞ்ஞானி ரோத்தம் நரசிம்மா வின் மறைவுக்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் இனி விரிவான செய்திகள குஜராத் மாநிலம் கட்ச் மாவட்டத்தில் பல்வேறு வளா்ச்சித் திட்டப் பணிகளுக்கு பிரதம் திரு நரேந்திரமோடி இன்று அடிக்கல் நாட்டுகிறார்

விகாகோட் கிராமத்தில் அமைக்கப்பட உள்ள புதுப்பிக்கவல்ல மின் உற்பத்தி பூங்கா நாட்டிலேயே மிகப்பெரியதாகும்

நான்கு நாள் அரசு முறைப் பயணமாக இந்தியா வந்துள்ள இங்கிலாந்து வெளியுறவு அமைச்சர் திரு டொமினிக் ராப் இன்று வெளியுறவு அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கரை சந்தித்து பேச்சு நடத்தவுள்ளார் இருதரப்பு உறவுகள் பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து அவர்கள் ஆலோசனை நடத்தவுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது தமது நான்கு நாள் பயணத்தின்போது குற்றுச்துழல் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் ஆகியோருடனும் திரு டொமினிக் ராப் பேச்சு நடத்தவுள்ளார்

முதல் துணை பிரதமராகவும் மத்திய உள்துறை அமைச்சராகவும் இந்தியாவின் அவர் பணியாற்றியுள்ளார்

ஒரே இந்தியாவை உருவாக்கிய பெருமை பெற்றவர் சர்தார் படேல் ஆவார் இந்நாளைபொட்டி குடியரசு துணைத்தலைவா் திரு வெங்கையாநாயுடு விடுத்துள்ள செய்தியில் இந்திய சுதந்திரப் போராட்டத்திற்கு சர்தார் படேல் ஆற்றிய பங்கு ஒப்பிட முடியாத ஒன்றாகும் என்று குறிப்பிட்டுள்ளார் ஒன்றுபட்ட இந்தியாவை உருவாக்கிய மாபெரும் தலைவராக சா்தார் படேல் விளங்கினார் என்றும் அவர் கூறியுள்ளார் படேலின் நினைவு தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள செய்தியில் நாட்டின் ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் மாண்பையும் பாதுகாப்பதற்கு வழிகாட்டியாக இருந்த படேலின் வாழ்வு அனைவருக்கும் ஊக்கம் அளிப்பதாக இருப்பதாகக் கூறியுள்ளாா் வலிமையான செழிப்புமிக்க இந்தியாவுக்கு வித்திட்டவர் சர்தார் படேல் என்றும் பிரதமர் புகழாரம் சூட்டியுள்ளார்

ரயில்வே துறையில் காலியாக உள்ள ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் பணியிடங்களை நிரப்புவதற்கு இன்று முதல் மூன்று கட்டங்களாக எழுத்து தேர்வு நடைபெறவுள்ளது

மூன்றாம் கட்ட தேர்வு ஏப்ரல் முதல் ஜூன் மாதம் வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

ஃபிஷா் இந்திய ஷீரம் கழகம் மற்றும் பாரத் பயோடெக் நிறுவனங்கள் தடுப்பு மருந்துகளை விற்பனை செய்வதற்கு சுகாதார அமைச்சகத்திடம் விண்ணப்பித்துள்ளன மத்திய அரசு இதற்கான அனுமதியை வழங்கியுடன் அவசரமாக தேவைப்படுவோருக்கு முதலில் தடுப்பூசி போடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

பின்னா் இந்த தடுப்பூசி அனைவருக்கும் வழங்கப்படும் என்று சுகாதாரத்துறை தெிவித்துள்ளது

தடுப்பூசி போட்டவர்களின் நலனை கண்காணிப்பதற்கு சிறப்பு கோவிட் தடுப்பு கட்டமைப்பு உருவாக்கப்படும்

வாக்காளர் அட்டை ஆதார் ஓட்டுநர் உரிமம் பாஸ்போர்ட் மற்றும் ஓய்வூதிய ஆவணம் உள்ளிட்டவற்றுடன் கோ விள் இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஒரு மாவட்டத்திற்கு ஒரு உற்பத்தியாளர் என்ற அடிப்படையில் மாநில அரசுகள் தடுப்பூசி தயாரிப்பவர்களுக்கு அனுமதி வழங்கலாம் தடுப்பூசிகளை கொண்டு செல்லும் வாகனங்கள் கண்காணிக்கப்பட வேண்டுமென்றும் பதப்படுத்தும் முறை ஆகியவற்றை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டுமென்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

நாட்டில் கோவிட் தொற்றிலிருந்து குணமடைவோா் சதவீதம் தொடா்ந்து அதிகாித்து வருவதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது

கோவிட் தொற்று பரவலை கட்டுப்படுத்த அரசு அறிவித்துள்ள நெறிமுறைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டுமென்று அவர் அறிவுறுத்தினார்

பெங்களூருவில் உள்ள இந்திய அறிவியல் கழகம் தேசிய விண்வெளி ஆய்வுக்கூடம் ஜவஹர்வால் நேரு அதிநவீன ஆய்வுக்கழகம் ஹைதராபாத் பல்கலைக்கழகம் போன்ற பல்வேறு அறிவியல் நிறுவனங்களில் ஆராய்ச்சியாளராக அவர் பணியாற்றியுள்ளார்

விஞ்ஞானி நரசிம்மா அமெரிக்காவின் கால்டெக் பல்கலைக்கழகம் நாசா இங்கிலாந்தின் கேம்ப்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் அடிலைட் பல்கலைக்கழகம் ப்ரசெல்ஸ் பல்கலைக்கழகம் ஆகியவற்றிலும் பேராசிரியராக பணியாற்றியுள்ளார் அவரது மறைவுக்கு குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத்கோவிந்த் பிரதமர் திரு நநரேந்திரமோடி ஆகியோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் குடியரசுத் தலைவா் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் நரசிம்மாவின் மறைவு அறிவியல் மற்றும் தொழில்நுடப உலகிற்கு மாபெரும் இழப்பாகும் என்று கூறியுள்ளார் அறிவியல் வளர்ச்சிக்காக அவர் ஆற்றிய பங்கு பாராட்டுக்குரியது என்றும் அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார் நரசிம்மா இந்தியாவின் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் அறிவியல் துறையில் ஆற்றிய பங்கு அளப்பறியது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி புகழாரம் சூட்டியுள்ளார் இந்தியாவின் பாரம்பரியமிக்க அறிவியல் குானத்தை கொண்டவராகவும் அவர் விளங்கினார் என்றும் பிரதமர் தமது இரங்கல் செய்தியில் கூறியுள்ளார் ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி ஈஸ்ட் பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது